முதலமைச்சா் திரு நவீன் பட்நாயக் வுடன் கலந்துரையாட உள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

நோய்த்தொற்று ஏற்படவில்லை என்று அமைச்சள் திரு ஔஸ்மணியன் கூறியுள்ளார்

காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஜல்சக்தி அமைச்சகத்தின்கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக ஒரிசா முதலமைச்சா் திரு நவீன் பட்நாயக் வுடன் கலந்துரையாட உள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

எஸ் அதிகாரிகள் தலைமையில் களப்பணி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

மிக நெருக்கமான பகுதிகளில் வாழும் ஏழை மக்கள் அவர்கள் தனிமைப்படுத்திக்கொள்ள வசதி இல்லை என்றால் அரசால் அமைக்கப்படும் தனிமைப்படுத்தப்படும் மையங்களில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை மாநகரில் நோய்த்தொற்றுக்கான சோதனை செய்வதற்கு தற்போதுள்ள நடமாடும் சோதனை வாகனங்கள் மூன்றிலிருந்து பத்தாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் தொடர்பே இல்லாமல் நோய்த்தொற்று ஏற்படுகிறதா என்பதை ஆராய்ந்து அவ்வாறு ஏதும் இருந்தால் அவர்களுடைய தொடர்புகளை விரைவாக கண்டறிய சிறப்புக்குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சா் அறிவித்துள்ளாா்

சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரண்டு பேர் உயிரிழந்தனர்

இதையடுத்து

ஒஎஸ்மணியன் தெரிவித்துள்ளார் லாரி ஒட்டுநர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருவதால் நாமக்கல் மாவட்டத்தில் அவர்களின் உடல்நிலையை பரிசோதிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

கடம்பூர் ராஜூ கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் திரு

சென்னையில் கடைகளுக்கு இரு சக்கர வாகனத்தில் செல்ல வேண்டாம் என்றும் நடந்தே செல்ல வேண்டும் என்றும் மாநகர காவல்துறை ஆணயைர் திரு

விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றார்

எலாவூரில் தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள அதிநவீன சோதளை சாவடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்தனா் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களை எவ்வாறு பரிசோதிக்கின்றனா் என்பது குறித்து மத்திய குழுவினா் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விபரங்களை கேட்டறிந்தனா் தொழில் நகரமான கோவையில் தொழிற்சாலைகளை விரைவில் இயக்குவதற்கான முயற்சிகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணிகூறியுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதுபோன்ற வசதியால் நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடிவதாக பரிசோதனை செய்து கொண்ட லாரி ஓட்டுநர் தெரிவித்தார் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஜல்சக்தி அமைச்சகத்தின்கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தமிழக அரசு கூறியுள்ளது

இதன்படி காவிரிநீர் மேலாண்மை ஆணையத்தின் செயல்பாடுகளில் மத்திய அரசு தலையிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது ஏற்கனவே காவிரிநீர் மேலாண்மை ஆணையம் நதிநீர் மேம்பாடு கங்கை புனரமைப்பு அமைச்சகம் உள்ளிட்ட பல அமைச்சகங்களின் கீழ்இருந்ததாகவும் இந்த அமைச்சகங்களைஇணைத்து மத்திய அரசு ஜல்சக்தி அமைச்சகத்தை உருவாக்கியதாகவும் எனவே இந்த அமைச்சகத்தின்கீழ் வரக்கூடிய ஆணையங்கள் பணிகள் அனைத்தும் ஒரு நிர்வாக நடவடிக்கைதாள் என்றும் தமிழக பொதுப்பணித்துறை சுட்டிக்காட்டியுள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளா்களுக்கு அரசு அறிவித்த அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டது குறித்து விரிவாள அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

விவளய பணிகளுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சும்பவம் நடைபெற்றதாக காவல் துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல்பகுதி மற்றும் அதனைபொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவா்கள் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது